முடிவடைய உள்ள நிலையில் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி மருத்துவ நிபுணர்களுடன் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார்

எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார்

ஆயிரத்தை கடந்துள்ளது

தமிழகத்தில் இரண்டு மாதங்களுக்கு பிறகு பயணிகள் ரயில் சேவை நாளை தொடங்குகிறது

இந்தியாவும் இவங்கையும் இரு தரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன

எடப்பாடி பழனிசாமி இன்று மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் நோய்த்தொற்றை தடுக்க பிறப்பிக்கப்பட்ட நான்காவது கட்ட ஊரடங்கு நாளையுடன் முடிவடைய உள்ள நிலையில் அடுத்தக்கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது இந்நிலையில் சிறு குறு நிறுவனங்களுக்கு கடனுதவி வழங்குவது தொடர்பாக வங்கி நிர்வாகிகளுடன் இன்று முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்ச் திரு

பன்னீர்செல்வம் ஆகியோர் இன்று தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்த உள்ளனர் ஊரடங்கு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள சிறு குறு தொழில்களுக்கு எளிதான கடனுதவிகளை வழங்குவது பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன

எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளாா் சென்னையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக தமிழகத்தில் அனைத்து மாவட்ட ஆடசித்தலைவர்களிடம் நேற்று அவர் கலந்துரையாடினார் இந்த கூட்டத்தின் முடிவில் நிறைவுரையாற்றிய முதலமைச்சர் ஊரடங்கு நடைமுறையில் இருக்கும் போது அனைத்து கட்டுப்பாடுகளும் பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பணியாற்றிவரும் வெளிமாநில தொழிலாளர்கள் இங்கேயே தங்கியிருந்து தொடர்ந்து பணி செய்ய விரும்பினால் அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் வெளிமாநிலங்களில் இருந்தோ அல்லது தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்தோ வருபவா்களை எல்லைப் பகுதியிலேயே பரிசோதனைக்குட்படுத்தி நோய்த்தொற்று இருப்பின் சிகிச்சைக்காக அவா்கள் கொண்டு செல்லப்படுவதை மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்ச் கேட்டுக் கொண்டார் திறக்கப்பட்டுள்ள தொழிற்சாலைகள் அரசின் வழிகாட்டுதலின்படி நடைபெறுகின்றதா என்பதை மாவட்ட ஆட்சியர்கள் அவ்வப்போது ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக நேற்று காலை மாவட்ட ஆட்சியர்களின் ஆலோசனை கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்ச் திரு

மருந்து கண்டுபிடிக்காத தற்போதைய சூழலில் பொதுமக்கள் அரசின் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாகத்தான் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க மடியும் என்றம் கூறினார்

எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார் ஆப்பிள் நிறுவனத்தின் முதன்மைச் செயல் அலுவல் திரு டிம்குக் சாம்சங் நிறுனத்தின் தலைவா் திரு கிம் குன் சுக் அமேசான் நிறுவனத்தின் முதன்மைச் செயலர் அலுவலர் திரு ஜெப் பெசாஸ் எச்பி நிறுவனத்தின் தலைவா் திரு

தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வருமாறு நேரடியாக முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழகத்தில் புதிய முதலீடுகளை மேற்கொள்வதில் உள்ள பல்வேறு சாதகமான அம்சங்களையும் சிறப்பான தொழில் சூழலையும் சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சா் புதிய தொழில் முதலீடுகளுக்கு தமிழக அரசு சிறப்பான ஆதரவை நல்கும் என்றும் அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப ஊக்கச்சலுகைகளை வழங்கிடும் என்றும் உறுதி அளித்துள்ளார்

தமிழகத்தில் இரண்டு மாதங்களுக்கு பிறகு நாளை மறுநாள் முதல் ரயில் சேவை தொடங்குகிறது முதற்கட்டமாக நான்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன கோவை மயிலாடுதுறை மதுரை விழுப்புரம் திருச்சி நாக்கோவில் கோவை காட்பாடி ஆகிய நகரங்களுக்கிடையே இந்த ரயில்கள் இயக்கப்பட உள்ளன கோவை மயிலாடுதுறை ஜன்சதாப்தி ரயில் செவ்வாய்க்கிழமை தவிர வாரத்தில் அனைத்து நாட்களும் இயக்கப்படும்

நான்கு ரயில்களும் இரு மார்க்கத்திலும் இயக்கப்படும் அதற்கான நேரமும் இந்த அறிவிக்கப்பட்டுள்ளது

மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சகோதராின் மகள் தீபா மகன் தீபக் ஆகியோரை இரண்டாம் நிலை வாரிசுகள் என்பதை மாற்றி நேரடி வாரிசுகள் என அறிவித்து சென்ளை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிபதிகள் திரு கிருபாகரன் திரு அப்துல் குத்தூஸ் அம்வு நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்தது இந்நிலையில் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி தீபா வேதா இல்லம் குறித்து தமிழக அரசு இயற்றிய சுட்டம் தொடர்பாக ஆளுநரிடம் முறையிடப்போவதாக கூறினார் தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் நாளையுடன் முடிவடைய உள்ளதை அடுத்து மீன்பிடி துறைமுகங்களில் மேற்கொள்ள வேண்டிய நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு

ஜெயக்குமார் நேற்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்

தங்கமணி கூறியுள்ளார்

அரசின் நெறிமுறைகளை கடைபிடித்து பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறு கூட்டுறவுத்துறை அமைச்சா் திரு செல்லூர் ராஜூ கேட்டுக் கொண்டுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்நோய்த்தொற்றை அரசாலும் சுட்டத்தாலும் எதுவும் செய்ய முடியாது என்றும் மக்கள் நினைத்தால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் என்று கூறினாா்

நரேந்திரமோடி தலைமையிலான பிஜேபி அரசு ஆறு ஆண்டுகளை நிறைவு செய்து ஏழாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதை முன்னிட்டு பிஜேபி தலைவர் திரு

நட்டா இன்று மாலை காணொலி காட்சி வாயிலாக கட்சித் தொண்டர்களிடம் உரையாற்ற உள்ளார்

ஒசூரில் சிறு குறு தொழிற்சாலைகளில் தரமான குறைந்த விலையிலான கால்மிதி சானிடைச் தயாரிக்கப்பட்டு வருகின்றன ஊரடங்கு காலத்தில் இந்த தயாரிப்பு தங்களுக்கு வருவாயை ஈட்ட உதவுவதாக உற்பத்தியாளா் திரு

வெப்பச்சலனம் மற்றும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

உலக சுகாதார அமைப்புடனான தொடர்புகளை அமெரிக்கா துண்டித்துக் கொள்வதாக அந்நாட்டின் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார்